பிரதம் திரு நரேந்திர மோடி குஜராத் மாநிலம் காந்தி நகர் மாவட்டம் அடவாஜ் கிராமம் அருகே நடைபெற்று வரும் பிஜேபி மகளிர் பிரிவினர் பங்கேற்கும் தேசிய மாநாட்டில் இன்று பங்கேற்று உரையாடவுள்ளார் சரக்கு மற்றும் சேவை வரி கவுள்சில் கூட்டம் புது தில்லியில் இன்று நடைபெற உள்ளது இக்கூட்டத்தில் பல்வேறு பொருட்கள் மீதான வரி குறைக்கப்படுமென எதிர்ப்பார்க்கப்படுகிறது

பிரிமியர் பேட்மிண்டன் லீக் போட்டி மும்பையில் இன்று தொடங்குகிறது இனி விரிவான செய்திகள் நாடு முழுவதும் பணியாற்றும் காவல்துறை உயர் அதிகாரிகளுடன் பிரதமர் திரு நரேந்திர மோடி நேற்று உரையாடினார் குஜராத் மாநிலத்தில் ச்தார் வல்வபாய் படேல் சிலை அமைந்துள்ள அருகே நடைபெற்றுவரும் மாநாட்டில் பாதுகாப்பு மற்றும் காவல்துறை விவகாரங்கள் குறித்து அவர் விவாதித்தார் இது குறித்து வெளியிட்டுள்ள அரசு செய்தி குறிப்பில் பாதுகாப்புத் தொடர்பான அம்சங்கள் குறித்து பிரதமர் விவாதித்ததாக கூறப்பட்டுள்ளது குறிப்பிட்ட பாதுகாப்பு மற்றும் காவல்துறையைச் சேர்ந்த அதிகாரிகளுடன் பிரதமர் உரையாடியதாக குறிப்பிடப்பட்டுள்ளது தொடர்ந்து விவாதங்கள் இன்றும் நடைபெற உள்ளது பின்னர் தேசிய காவல் துறை நினைவாக தபால் தலையை வெளியிடும் பிரதமர் இணைய பாதுகாப்பு ஒத்துழைப்பு மையத்திற்கான வலைதளத்தையும் தொடங்கி வைக்க உள்ளதாக கூறப்பட்டுள்ளது பிரதம் திரு நரேந்திர மோடி குஜாத் மாநிலம் காந்தி நகர் மாவட்டம் அடவாஜ் கிராமம் அருகே நடைபெற்று வரும் பிஜேபி மகளிர் பிரிவினர் பங்கேற்கும் தேசிய மாநாட்டில் இன்று பங்கேற்று உரையாடவுள்ளார் இரண்டு நாட்கள் நடைபெறும் இம்மாநாட்டை நேற்று பாதுகாப்புத் துறை அமைச்சர் திருமதி நிர்மவா சீத்தாராமன் தொடங்கி வைத்தார் குஜராத் மாநிலத்தில் இரண்டு நாள் பயணம் மேற்கொண்டுள்ள திரு மோடி நேற்று நாமதா மாவட்டத்தில் தொடங்கிய காவல்துறை உயர் அதிகாரிகள் பங்கேற்ற ஆண்டு கூட்டத்தில் உரையாற்றினார் மூன்று நாட்கள் நடைபெறும் இக்கூட்டத்தை நேற்று முன்தினம் மத்திய உள்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத்சிங் தொடங்கி வைத்தார்

மத்திய மாநில அரசுகளின் வருவாய் நிலை ஏற்றுமதியாளா்கள் செலுத்திய வரியை திரும்ப பெறுவதற்கான விதிகளை எளிமைட்படுத்துதல் ஆகியவை குறித்து இக்கூட்டத்தில் விவாதிக்கப்படும் என்று எதிப்பார்க்கப்படுகிறது

திரு எம் எஸ் பிரபாகர ராவ் திரு டி சந்தோஷ்குமார் திரு தாமோதர் ரெட்டி திருமதி அகுவா லலிதா ஆகியோர் நேற்று சட்ட மேலவை தகலவர் திரு கவாமி கவுடேவை சந்தித்து தங்களது முடிவை தெரிவித்தன்

இவர்கள் தங்களை எஃப் பி ஐ முகவர்கள் என்று கூறி அமெரிக்க குடிமக்களிடம் பண மோசடியில் ஈடுப்பட்டதாக தெரிய வந்துள்ளது

காற்றாலை மின் உற்பத்தியில் தமிழ்நாடு முதலிடத்தில் இருப்பதாக மின்சாரத் துறை அமைச்சர் திரு பி தங்கமணி கூறியிருக்கிறார்

தூத்துக்குடியில் மூடப்பட்ட ஸ்டெர்லைட் ஆலை மீண்டும் திறக்கப்பட மாட்டாது என்று அமைச்சர் திரு ஜெயக்குமார் கூறியிருக்கிறார் சென்னையில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் ஆலையை மீண்டும் திறக்க வேண்டும் என்று தேசிய பசுமை தீர்ப்பாயம் அளித்த உத்தரவு இறுதியானது அல்ல என்று கூறினார் ஸ்டெர்லைட் ஆலை விவகாரத்தில் தமிழக அரசின் நிவைப்பாடு தெளிவாக உள்ளதாகவும் அந்த ஆலை திறக்கப்படாமல் இருக்க என்னென்ன வழிமுறைகள் இருக்கிறதோ அவை அனைத்தையும் அரக பரிசீலிக்கும் என்றும் அவர் தெரிவித்தார் இந்நிலையில் ஸ்டெர்லைட் ஆலை விவகாரத்தில் தற்போதைய நிலையே தொடர வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது

வெளியுறவு அமைச்சா் திருமதி குஷ்மா குவராஜூம் சீன வெளியுறவு அமைச்சா் திரு வாங் ஈ யும் நேற்று புது தில்லியில் இரு நாடுகளின் கலைஞர்கள் பங்கேற்ற கலாச்சார புகைப்பட கண்காட்சியை பார்வையிட்டனர் இந்திய சீனா திரைப்பட விழாவையும் அவர்கள் தொடங்கி வைத்தனா் இன்று முதல் நாளை மறுநாள் வரை நடைபெறவுள்ள இவ்விழாவில் ஏழு சீன மொழி திரைப்படங்களும் மூன்று இந்திய திரைப்படங்களும் திரையிடப்பட உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்

இது குறித்து மத்திய வீட்டுவசதி மற்றும் நக்புற விவகாரத் துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்நிறுவனம் அடுத்த மாதம் மூன்றாம் தேதிக்குள் காலி செய்யாவிட்டால் அரசு நடவடிக்கை எடுக்க தடை ஏதும் இல்லை என்று நீதிமன்றம் தமது தீர்ப்பில் கூறியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது முன்னதாக காலி செய்ய கோரிய அரசின் உத்தரவை எதிர்த்து தில்லி உயர்நீதிமன்றத்தில் அசோசியேட் ஜர்னல்ஸ் நிறுவத்தின் சார்பில் மனு தாக்கல் செய்யப்பட்டது ஆனால் இம்மனுவை தில்லி உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்தது முன்னாள் பிரதமர் ராஜிவ் காந்திக்கு வழங்கப்பட்ட பாரத ரத்னா விருதை திரும்ப பெற வேண்டுமென்று தில்லி சட்டப்பேரவையில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது

பாதிக்கப்பட்டோரின் குடும்பங்களுக்கு நீதி மறுக்கப்படுவதாக சுட்டிக்காட்டுள்ள இத்தீர்மானம் உள்துறை அமைச்சகத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது இச்சுப்பவம் தொடர்பாக காங்கிரஸ் தலைவர் திரு சஜன்குமாருக்கு ஆயுள் தண்டனை தில்லி உயர்நீதிமன்றம் அண்மையில் தீர்ப்பளித்தது

இதுகுறித்து விமானப்போக்குவரத்து இயக்குநரகம் வெளியிட்டுள்ள புள்ளி விவர அறிக்கையில் இது கடந்த ஆண்டு நவம்பர் மாதத்தை விட அதிகம் என்று கூறப்பட்டுள்ளது

பிரதம் பதவியிலிருந்து திரு ரணில் விக்ரம சிங்கே கடந்த அக்டோபர் மாதம் பதவியிலிருந்து நீக்கப்பட்ட பிறகு அரசியல் நெருக்கடி ஏற்பட்டது இதற்கு தீர்வு கானும் நிலையில் இவ்வாக்கெடுப்பிற்கு அவசியம் ஏற்பட்டுள்ளதாக மீண்டும் பிரதமராக பதவியில் அமர்த்தப்பட்ட திரு ரணில் விக்ரமசிங்கே அரசு கூறியுள்ளது பிரிமியர் பேட்மிண்டன் லீக் போட்டி மும்பையில் இன்று தொடங்குகிறது இந்தியாவின் பி வி சிந்து கே ஸ்ரீகாந்த் ஸ்பெயினின் கரோலினா மரின் உள்ளிட்டோர் இதில் பங்கேற்கின்றனர்

தொடக்கச் சுற்று போட்டிகள் நாளை மறுநாள் வரை மும்பையில் நடைபெறுகிறது